இரண்டு நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று கன்னியாகுமரி வந்துள்ளார்

கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது

புதுதில்லியில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய அவர் தண்ணீர் தட்டுப்பாடு குடிமக்களையும் குடும்பங்களையும் பாதிப்பதோடு தேசத்தையும் அதன் வளர்ச்சியையும் கூட பாதிக்கிறது என்றார்

தண்ணீர் தொடர்பாக முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் தொலைநோக்கு திட்டம் இன்றளவும் நம் அனைவருக்கும் ஊக்கம் அளித்து வருவதாக கூறிய அவர் அதன் அடிப்படையிலேயே இந்த திட்டத்திற்கு அடல் நீர் மேலாண்மை திட்டம் என பெயர் சூட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தாா் நிகழ்ச்சியில் பேசிய நீர்வளத்துறை அமைச்சள் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் நீர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு தற்போதைய காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டார் இது மக்கள் இயக்கமாக உருவாக வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

இதனையொட்டி நாடு முழுவதம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன புதுதில்லியில் உள்ள வாஜ்பாய் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் குடியுரிமை திருத்தச்சுட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் நடத்தப்படும் வன்முறை சம்பவங்களை நியாயப்படுத்த முடியாது என்றார் உரிமைகளும் கடமைகளும் ஆன்றோடு ஆன்று கைகோர்த்தவையாக இருக்க வேண்டும் என்பதை பொதுச்சொத்துக்களை சேதப்படுத்தியவர்கள் உணர வேண்டும் என்று பிரதமர் கூறினார் குடியுரிமை திருத்தச்சட்டம் குறித்த வதந்திகளுக்கு மக்கள் இரையாக வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அடல் பிகாரி வாஜ்பாய் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்துள்ளார் இதன் ஒரு பகுதியாக இன்று கன்னியாகுமரியின் கடல் பகுதியில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறையில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்

கன்னியாகுமரியிலிருந்து வி குமார் நாளை நடைபெறும் கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தின் பொன்விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் குடியரசுத் தலைவர் விவேகானந்தா கேந்திராவின் மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார் தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாளை மறுநாள் கேர்கல் முதல்கட்டமாக நடைபெறவுள்ள பகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைந்தது வாக்குப்பதிவு அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் வரும் சனிக்கிழமை நிறைவடைகிறது

கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது

ஏசுபிரான் பிறந்த பெத்லகேமில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் ஏசுபிரான் அவதரித்த தினமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையையாட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன இந்நாளைபொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர் தமிழகத்திலும் கிறிஸ்துமஸ் விமரிசையாக கொண்டாடப்பட்டது சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி மயிலாப்பூர் சாந்தோம் உள்ளிட்ட தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிராா்த்தனைகளில் ஏராளமானோா் கலந்து கொண்டனா்

இதில தமிழகம் மற்றும் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்தகொண்டனர் பேராலயத்தில் கிறிஸ்தமஸ் சிறப்பு பிரார்த்தனை தமிழ் இந்தி மலையாளம் கொங்களி ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் நடைபெற்று வருகிறது கிறிஸ்து பிறப்பை நினைவுபடுத்தம் விதமாக குழந்தை இயேசுவின் பிறப்பின் காட்சிகள் அங்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது வேளாங்கண்ணியிலிருந்து செல்வன் ஜெபராஜ் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கதீட்ரல் பேராலயம் தூத்துக்குடி பளிமயமாதா தேவாலயம் திருச்சி புனித வளனார் பேராலயம் உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது வானில் ஒரு அரிய நிகழ்வான சூரிய கிரகணம் நாளை ஏற்படுகிறது தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் வளைய சூரிய கிரகணமாக இதனை காண முடியும் என்று தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் நி்வாக இயக்குந் டாக்டர் சௌந்தர ராஜ பெருமாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

அதன்பேர் வந்து வளைய சூரியகிரகணம் அல்லது கங்க சூரிய கிரகணம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான சூரிய கிரகணம் இந்த கிரகணத்தை வந்து தமிழகத்தில் ஊட்டியில் தொடங்கி ஊட்டி மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் காண முடியும் அதுமட்டுமல்ல அதையொட்டியுள்ள பகுதிகளிலும் கூட இந்த கங்கண கிரகணத்தை பார்க்க முடியும் இதை வந்து அனுலாரிட்டி பார்க் அது இந்த மாவட்ட தலைநகரங்கள் வழியாகசெல்கிறது

எப்போதமே சூரியனை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது பாதுகாப்பாக இதனை பார்ப்பதற்கு சென்னை பிர்வா கோளரங்கம் மற்றும் தமிழகத்தின் பலவேறு பகுதிகளில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

நெடுஞ்சாலைகளில் இருசக்கர மோட்டார் வாகனங்கள் மிதிவண்டிகள் ஆகியவற்றுக்கு தனித்தனி தடங்கள் ஏற்படுத்தி சாலை விபத்துகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார் அதிவிரைவு பேருந்து பாதைகள் அமைக்கப்படுவதுடன் பொது போக்குவரத்தை வலுப்படுத்துவதும் சாலை விபத்துகளை குறைக்க உதவும் என்றும் அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார்

தென் மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறினார்